இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது

முறையாக இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது

தேதி விண்ணில் செலுத்தப்படவுள்ளது

சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

மத்திய அமைச்ச்கள் திரு ராதாமோகன்சிங் திரு ஹர்ஷவர்தன் திருமதி மேனகா காந்தி திரு நரேந்திரசிங் தோம் திரு கிருஷ்ணபால் குர்ஜார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இந்த ஆறாம் கட்ட தேர்தல் களத்தில் வேட்பாளர்களாக உள்ளனர்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

பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் பாதகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசு மட்டுமே அணு ஆயுத சோதளை நடத்துவதில் உறுதியான முடிவை எடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பல ஆண்டுகாலமாக நாட்டில் பாதுகாப்பு குறித்த அக்கறை ஏதமின்றி காங்கிரஸ் கட்சி செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்கள் ஆட்சி செய்தபோது புலனாய்வு அமைப்புகள் வலுவிழக்க செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தண்ணீர் தொடர்பான பிரச்சனைகளுக்காக தனி அமைச்சகம் ஒன்று உருவாக்கப்படும் என்று அவர் கூறினார் மத்தியில் வலிமையான அரசை அமைக்க மக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் திரு மோடி கேட்டுக்கொண்டார் மத்தியப்பிரதேச மாநிலம் சுஜல்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் அறிவித்துள்ள தேசிய குறைந்தபட்ச வருவாய் உறுதித்திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் என்றும் கூறினார்

மத்தியப்பிரதேச மாநிலத்தில் விவசாயக்கடன்களை காங்கிரஸ் அரசு தள்ளுபடி செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் வளர்ச்சிக்காக செயலாற்றும் தலைவருக்காகவே மக்கள் காத்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் ஹிரன்பூரில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் விரும்பும் தகுதிகள் அனைத்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடியிடம் இருப்பதால் அவருக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என தெரிவித்தார்

பஞ்சாப்பில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் விவிபேட் எந்திரங்களை கையாளும் முறை மற்றும் வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது மக்களவை தேர்தலில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தொலைபேசி மூலம் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது

பிரபல திரைப்பட நடிகரும் பின்னணி பாடகருமான அருண் பக்ஷி இன்று பிஜேபியில் இணைந்தார் புத்தில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் சத்தீஷ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு ரமன்சிங் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது தேர்தல் பிரசாரத்தின் போது பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நவ்ஜோத்சிங் சித்து கூறிய கருத்துக்களுக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று கெய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரசின் திரு சாம்பிட்ரோடா குறித்து சித்து எதுவும் பேசாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்

இதன் அடிப்படையில் முதலாவது ஹெலிகாப்டர் அமெிக்காவின் அரிஸானா மாகாணத்தில் உள்ள மேஸாவில் நேற்று ஒப்படைக்கப்பட்டது இந்திய விமானப்படையின் ஏர்மார்ஷல் பட்டோலா இதனைப் பெற்றுக் கொண்டார்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

கர்நாடகாவில் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க அம்மாநில அரசு கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவு செல்லதக்கது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இத்தொடர்பாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அளித்த மனுவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் தேர்தல் நாளன்று நடத்தை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை ஆணையம் உறுதி சுப்ய வேண்டும் என்றும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்துள்ள மனுவில் திமுக வலியுறுத்தியுள்ளது அஸ்ஸாமில் இரண்டு குழுவினருக்கு இடையே ஏற்பட்ட வன்முறை குறித்து விசாரணை நடத்த அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து பராக் பள்ளத்தாக்குப் பகுதியில் உள்ள ஹைலக்கண்டி நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இச்சுப்பவம் குறித்து அம்மாநில கூடுதல் தலைமை செயலாளர் திரு ரஜுப்போரா விசாரணை நடுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குவகாத்தியில் இன்று காலை அம்மாநில முதலமம்சர் தலைமையில் நடைபெற்ற உயரதிகாரிகளின் கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வன்முறை சம்பவங்கள் நடந்த பகுதிகளை அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு பரிமால் கக்கலபேடியா மற்றும் கூடுதல் காவல் துறை தலைமை இயக்குனர் திரு முகேஷ் அகார்வால் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சித் திட்டங்களை விரைவுப்படுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு குடிமகனும் கண்ணியமாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விஞ்ஞானிகளின் கடினமான உழைப்பு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்